முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது பல்வேறு தலைவர்கள் பொதுமக்கள் அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர்

பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் இறுதிச்சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் இன்று புதுதில்லி ராஷ்ட்ரிய ஸ்மிருதி ஸ்தல்லில் நடைபெற்றது முன்னதாக பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இருந்து தேசிய கொடி போர்த்தப்பட்ட அவரது பூதஉடல் எடுத்து வரப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர் வாஜ்பாய்க்கு புகழாரம் சூட்டி அன்னாரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தனர் பின்னர் ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தல் மேடையில் வைக்கப்பட்ட வாஜ்பாய்க்கு முப்படை வீரர்கள் அணிவகுத்து ராணுவ வாத்தியங்கள் முழங்க வீர வணக்கம் செய்து மரியாதை செலுத்தினர் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கடற்படை தளபதி சீஃப் அட்மிரல் சுனில் லன்பா விமானப்படை தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா ஆகியோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் ராணுவ மரியாதைக்குப் பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் பூடான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்யால் வான்சக் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு அமீத் கர்சாய் மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் லஷ்மண் கிரில்லா உள்ளிட்ட தலைவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாயிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் அடல் பிகாரி வாஜ்பாயின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது வேதமந்திரங்கள் ஒலிக்க பாரம்பரிய முறையில் இறுதிச்சடங்குகள் நடைபெற்றது ராணுவ குண்டுகள் முழங்க மறைந்த தலைவர் வாஜ்பாயின் பூதஉடல் தகனம் செய்யப்பட்டது அவரது வளர்ப்பு மகளான திருமதி நமிதா கவுல் பட்டாச்சாரியா சிதைக்கு எரியூட்டினார்

சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் அவரது உடல் இன்று தீன்தயாள் உபாத்தியாயா சாலையில் உள்ள பிஜேபி யின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் புதுதில்லி வந்திருந்து வாஜ்பாய்க்கு இறுதி மரியாதை செலுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணை தலைவர் திரு தம்பிதுரை திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர்

தில்லி மத்தியப்பிரதேஷ்

ஹரியானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தினர்

திரு வாஜ்பாயின் மறைவுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கிறது இந்த ஏழு நாட்களின்போது அதாவது

வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் ஹை கமிஷன் அலுவலகங்களில் வாஜ்பாயின் இறுதிச் சடங்கு நடைபெறும் இன்றைய தினம் இந்திய தேசியக் கொடி அரைகம்பத்தில் பறக்கவிடப்பட்டது பாகிஸ்தான் அரசின் உயர்நிலைத் தலைவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் வளர்ச்சிக்கு பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்பதற்கு முக்கிய ஆதரவாக விளங்கியவர் வாஜ்பாய் என்றும் இருதரப்பு உறவுகளில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர அவர் பெரும் பங்காற்றியவர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் அரசும் மக்களும் வாஜ்பாயின் குடும்பத்தினருக்கும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தங்களின் நெஞ்சம் நெகிழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாகிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பிரதமா் பதவியேற்கவிருக்கும் திரு இம்ரான்கானும் வாஜ்பாய்க்கு இரங்கல் தெரிவித்துள்ளாா் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவு உலகின் பொருளாதார வளத்திற்கும் பாதுகாப்புக்கும் பங்களிப்பு செய்யும் என்பதை அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்று செயல்பட்டதாகவும் அவரது தொலைநோக்குப் பார்வை இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கும் தொடர்ந்து பலனளித்து வருவதாகவும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பியோ தெரிவித்துள்ளாா் அமெரிக்க மக்கள் சார்பாக இந்திய மக்களுக்கு இதயம் கனத்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டன் ரஷ்பா ஜப்பான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளும் வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளன

ஒகேனக்கல்லில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று பார்வையிட்டார் திருமண மண்டபங்களில் உள்ள முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்றார் காவிரி ஆற்றில் நீர்ப்பெருக்கு மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளதால் கரையோரத்தில் நின்று பார்ப்பதையோ செல்பி எடுப்பதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டார்

கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அணைப்பகுதியை இன்று பார்வையிட்ட தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் கேட்டுக் கொண்டுள்ளார்

தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பட்சத்தில் மக்களை தங்கவைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்திட்டத்தின் பயன்கள் இதுவரை கிடைக்கப் பெறாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பை மேற்கொண்டு பட்டியல் அளிக்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்திட்டத்தின்கீழ் பயனடைந்த முத்துகனகா தமது கருத்தை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்துகொண்டார்